குற்றம்சாட்டியுள்ளது

அதிகரிக்கும் என்று அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கா் கூறியிருக்கிறாா்

என்பது குறித்து அறிக்கை அளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தானை சந்திக்கிறது

புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் அக்கட்சியின் முத்தத் தலைவருமான திரு கஜேந்திரசிய் ஷெகாவத் காங்கிரஸ் தலைமையிவான ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசு இருந்தபோது காங்கிரஸ் தலைவராக இருந்த திருமதி சோனியா காந்தியின் மருமகன் திரு ராபாட் வதோராவுக்கு நெருக்கமான நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தம் கிடைக்கவில்லை என்பதற்காக இந்த சதி நடப்பதாக கூறினார் சா்ச்சைக்குரிய ஆயுத தரகரான சஞ்சய் பண்டாரியை தலைவராக கொண்ட தனியார் நிறுவனத்தை திரு வதோரா பரிந்துரை செய்திருந்தார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்திய விமானப்படையின் செயல்பாடுகளை சீர்குலைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ரபேல் ஆயுத பேர ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் அவர் கூறினார் ரபேல் போர்விமானம் கொள்முதல் தொடர்பாக மத்திய அரசு மீது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கருத்தியல் ரீதியான போரைத் தொடுத்துள்ளதாகவும் அதை எதிர்த்து அரசு போராடும் என்றும் பாதுகாப்புத் துறை அமைச்ச் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசுக்கு எதிராக இதேபோன்ற பிரச்சாரத்தை காங்கிரஸ் கட்சி உள்நாட்டில் மட்டுமல்ல சா்வதேச அளவிலும் செய்து வருவதாக குற்றம் சாட்டினா் மத்தியபிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெற உள்ள பிஜேபி ஊழியர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்ற உள்ளார்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷாவும் இதில் கலந்துகொள்கிறார் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்விக்கடன் வழங்குவதற்கான பட்ஜெட் ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகிக்கும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சள் திரு பிரகாஷ் ஜவ்டேக்கள் கூறியிருக்கிறார்

நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் வழக்கறிஞர்களாக தொழில் செய்வதை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று உச்சநீதிமன்றம் தீா்ப்பளிக்க உள்ளது மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கும்போது அவர்கள் வழக்கறிஞர்களாக செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்று பிஜேபி யை சேர்ந்த வழக்கறிஞர் அஸ்வினி உபாத்யாயா தாக்கல் செய்த மனுவை விசாித்த தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமா்வு இந்தத் தீாப்பை வழங்க உள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் எல்லைக் கட்டுப்பாட்டுக் கோட்டுப் பகுதிக்கு அப்பால் செயல்பட்ட தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவத்தினா் நடத்திய துல்லிய தாக்குதலின் இரண்டாம் ஆண்டு தினம் நாடு முழுவதும் வரும் வெள்ளிக்கிழமை முதல் மூன்று நாட்கள் கொண்டாடப்பட உள்ளது

அதில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது

உள்ளாட்சித் தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு மற்றும் மாநில தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நேற்று விசாரித்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டனர்

ஹார்வா்ட் பல்கலைக் கழகத்தில் தமிழ் இருக்கைக்கான ஆய்வறிக்கை பெயர் குறித்த அறிவிப்பு இன்னும் மூன்று மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று தமிழ் வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் கூறியிருக்கிறார்

தமிழ்நாட்டில் மிருகவதை தடுப்புச் சட்டத்தை கண்டிப்புடன் அமல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லாரியில் அளவுக்கு அதிகமாக மாடுகளை கொண்டுச் சென்றபோது பிடிப்பட்ட மாடுகளை ஒப்படைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி இவ்வாறு உத்தரவிட்டாா் லாரிகளில் மாடுகளை கொண்டுச் செல்லும்போது ஏற்கனவே உள்ள விதிகளை அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார்

சென்னையில் தெருவோரம் தூங்கிக் கொண்டிருந்த இரு குழந்தைகள் கடத்தப்பட்டு இதுவரை காவல்துறையால் கண்டுப்பிடிக்கப்படாமல் உள்ளது குறித்து தூக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒன்றை விசாரித்த நீதிபதி சேஷசாயி இவ்வாறு உத்தரவிட்டார்

காவிரி டெல்டா பகுதிகளில் ஆறு ஏரி குளம் மற்றும் வாய்க்கால்களை பொதுப்பணித் துறை தூர்வாராததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணைப் பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியிருக்கிறார் வேளாங்கண்ணியில் நேற்று செய்தியாளா்களிடம் பேசிய அவர் தண்ணீரில்லாமல் பயிா்கள் கருகுவதை காண சகியாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வது கவலை அளிப்பதாக கூறினாா்

ஜம்மு கஷ்மீரில் தற்போதுள்ள நிலைமைகளை பார்க்கும்போது மற்றொரு துல்லிய தாக்குதல் தேவைப்படுவதாக ராணுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத் தெரிவித்திருக்கிறார் ஆந்திராவில் சட்டமன்ற உறுப்பினரை சுட்டுக்கொன்ற சம்பவத்தில் கொலையாளிகள் மூன்று போ அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாத கோவில்களில் கட்டாயம் அவற்றை பொருத்த அறநிலையத் துறை அதிகாிகளுக்கு மாவட்ட முதன்மை நீதிபதி செல்வநாதன் உத்தரவிட்டுள்ளார் திருச்சியில் ஆழித்துறை பேருந்து நிலையம் அருகே தந்தை பெரியார் சிலையை சேதப்படுத்திய விஷ்மிகளை காவல்துறையினா் தேடி வருகிறார்கள் விளையாட்டுச் செய்திகள் துபாயில் நடைபெறும் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இன்று இஇந்தியா ஆப்கானிஸ்தானை சந்திக்கிறது ஏற்கனவே இரண்டு வெற்றிகளுடன் இறதிச்சுற்றுக்கு முன்னேறியுள்ள இந்திய அணிக்கு இந்தப் போட்டி ஒரு சம்பிரதாய போட்டியாகவே இருக்கும் இலங்கைக்கு எதிரான வெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட் போட்டித்தொடரை இந்திய மகளிர் அணியினா் மூன்றுக்கு பூஜ்யம் என்ற புள்ளிக்கணக்கில் கைப்பற்றினா்

பெல்கிரேடில் நடைபெற்ற ஜூனியர் கேடட் டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாயஸ் ஜெயின் சாம்பியன் பட்டம் வென்றார் மகளிர் பிரிவில் சிறுவர் கேடட் பிரிவிலும் இந்திய அணி பட்டம் வென்றது